கொல்லப்பட்டார்

மக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் விஜயபாஸ்கருக்குஎதிராகஅரசியல் காழ்ப்புணர்ச்சிகாரணமாககுற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படுவதாகமக்களவைதுணைத்தலைவர் திருதம்பிதுரைகூறியுள்ளார் சிவகாசிஅருகேபட்டாசுஆலையில் நேரிட்டவிபத்தில் இரண்டுபேர் உயிரிழந்தனர்

வென்றார் பிஜேபி யின் தேசியசெயற்குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது அக்கட்சியின் தலைவர் திருஅமித்ஷா நிர்வாகிகளுடன் தற்போதுஆவோசனைநடத்திவருகிறார் பிற்பகலில் அவர் இக்கூட்டத்தில் தொடக்கஉரையாற்றவுள்ளார் நாளைநடைபெறவுள்ளநிறைவுநாள் கூட்டத்தில் பிரதமா் திருநரேந்திரமோடி உரையாற்றுகிறாா் கட்சியின் தேசியமற்றும் மாநிலநிா்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனா்

மத்தியஅரசுநிறைவேற்றியதிட்டங்கள் குறித்ததகவல்களைமக்களிடம் கொண்டுசெல்வதற்கானகூடுதல் வழிமுறைகள் குறித்தும் இந்த இரண்டுநாள் கூட்டத்தில் ஆலோசனைநடத்தப்படவுள்ளது பழங்காலகாப்பியங்கள் கணினிமயமாக்கப்படவேண்டியதன் அவசியத்தைபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் சிகாகோவில் நேற்றதொடங்கியடலக இந்துசமயமாநாட்டில் பிரகமரின் உரைவாசிக்கப்பட்டது உலகஅளவில் தற்போதுநிலவும் பிரச்சினைகளுக்குதிவுகாண இந்துமதக் கொள்கைகள் உதவிடும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்தமாநாடுசிகாகோவில் நடைபெறுவதுகுறித்துதாம் பெருமிதம் கொள்வதாகவும் அவர் கூறினார்

குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு இந்தமாநாட்டில் நாளைநிறைவுரையாற்றவுள்ளார் திருநரேந்திரமோடிச்வதேசபோக்குவரத்துவாகனங்கள் உற்பத்திநிறுவனங்களின் பிரதமர் தலைவர்களுடன் ஆலோசனைநடத்தினார் நேற்று புதுதில்லியில் டயோட்டாஉள்ளிட்டபல்வேறுநிறுவனங்களின் தலைவர்களோடுதனித்தனியேஅவர் ஆவோசனைநடத்தியதாகமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சர்வதேசபோக்குவரத்துவசதிமேம்பாட்டுமாநாட்டில் பங்கேற்றபின்னர் இந்தநிறுவனங்களின் தலைவர்கள் பிரதமருடன் ஆலோசனைநடத்தினர் இந்தியா அமெரிக்கா இடையேயானவாத்தகபேச்சுவார்த்தைநேற்று புதுதில்லியில் நடைபெற்றது நாடுகளுக்கும் இடையேயானபொருளாதாரஉறவைமேலும் வலுப்படுத்துவதற்கானஅம்சங்கள் இரு குறித்து இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டது வர்த்தகம் தொடர்பானபிரச்சினைகளுக்குதீர்வு காண்பதற்கானஅம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டது அமெிக்காவிடமிருநது இறக்குமதிசெய்யப்படும் பொருட்களுக்கானசுங்கவரியைஉயர்த்தியதற்குபின்னர் இந்தகூட்டம் நடைபெற்றுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

அரசுமுறைப் பயணமாக புதுதில்லிவந்துள்ளஈரான் அமைச்சர் திருஅக்பாஸ் அகமதநேற்று புதுதில்லியில் திருசுரேஷ் பிரபுவை சந்தித்துபேசினாா் வா்த்தகத்தைஅதிகரிப்பதற்கானவழிமுறைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாகளமதசெய்தியாளர் தெரிவிக்கிறார் அங்கீகாரமாநாட்டினைமத்தியமனிதவளமேம்பாட்டுத்துறைஅமைச்சா் சர்வதேச திருபிரகாஷ் ஜவடேக்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்தார் நிகழ்ச்சியில் பேசியஅவர் மூன்றுநாட்கள் நடைபெறவுள்ள இந்தமாநாட்டில் வழங்குவதுதொடர்பானஅம்சங்கள் குறித்துவிரிவாகவிவாதிக்கப்படஉள்ளதாகக் கூறினார் தேசிய அங்கீகாரவாரியம் ஏற்பாடுசெய்துள்ள இந்தமாநாட்டில் சம்பந்தப்பட்டதுறைவல்லுநா்கள் பங்கேற்றுள்ளனர் போக்குவரத்துவசதிகள் மேம்படுத்தப்படவேண்டியதள் அவசியத்தைமத்தியவீட்டுவசதிமற்றும் நக்புற விவகாரங்கள் துறைஅமைச்சா் திருஹா்தீப் பூரிவலியுறுத்தியுள்ளாா்

பொதுபோக்குவரத்துசேவைகளுக்கானகட்டமைப்பு விரிவாக்கப்படவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மெட்ரோரயில் திட்டத்தைநாடுமுழுவதும் விரிவுபடுத்தவேண்டும் என்பதில் மத்திய அரக்உறுதியுடன் உள்ளதாகஅமைச்சர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் தீவிரவாதிஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அனந்தநாக் மாவட்டத்திற்குஉட்பட்டகாவல்நிலையம் ஒன்றில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதைஅடுத்தபாதுகாப்புப் படையினர் உரியபதிலடிகொடுத்தனர் இதில் லஷ்கர் ஈ தொய்பா வைச் சேர்ந்ததீவிரவாதிசுட்டுக் கொல்லப்பட்டார் மாவட்டசெயலாளர்கள் சட்டமன்றநாடாளுமன்றஉறுப்பினா்களின் கூட்டம் திமுக வின் தற்போதுசென்னையில் நடைபெற்றுவருகிறது கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாவின் தலைமையில் நடைபெற்றுவரும் இக்கூட்டத்தில் மக்களவைத் கட்சிவளர்ச்சித் தேர்தல் மற்றும் திட்டப்பணிகள் குறித்துவிவாதிக்கப்பட்டுவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளா்களிடம் பேசியஅவா் காழ்ப்புணா்ச்சிகாரணமாகஎதிர்க்கட்சிகள் அமைச்சா் மீதுகுற்றச்சாட்டுக்களைசுமத்திவருவதாகத் தெரிவித்தாா் பிஜேபி யுடன் திமுகநட்புணா்வு கொண்டிருப்பதாகவும் திருதம்பிதுரைகுறிப்பிட்டாா் குட்காமுறைகேடுவழக்கில் சிக்கியுள்ளமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்ச் டாக்டர் விஜயபாஸ்கள் பதவிநீக்கம் செய்யப்படவேண்டுமென்றுமதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோவலியுறுத்தியுள்ளார் இன்றுஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இப்புகாரில் சிக்கியுள்ளகாவல்துறை தலைவர் மீதும் இதேநடவடிக்கைஎடுக்கப்படவேண்டுமென்றுமுதலமைச்சரைகேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழகத்தில் உள்ளபட்டாசுஆலைஒன்றில் ஏற்பட்டதீவிபத்தில் இரண்டுபோ் உயிரிழந்தனர் இரண்டுபேர் காயமடைந்தனர்

காயமடைந்த இருவரின் நிலைகவலைக்கிடமாகஉள்ளதுஎன்றும் அவர் கூறுகிறார் இந்தவிபத்துதொடர்பாகசும்பந்தப்பட்டபட்டாசுஆலைஉரிமையாளர்களைகாவல்துறையினர் கைதுசெய்துவிசாரணைநடத்திவருகின்றனர் பிரதமின் வீட்டுவசதிதிட்டம் நாகைமாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது இத்திட்டத்தின் மூலம் வீட்டுவசதிஎன்றதமதுகனவு நிறைவேறியிருப்பதாகபயனாளிஒருவர் தெரிவித்தார்

கொழும்புவில் நடைபெற்றநிகழ்ச்சியில் இந்தஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாகளமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறார்

மேம்பாட்டிற்காகசிறப்பாகபணியாற்றியவா்களுக்கானவிருதுக்குஅடுத்தமாதம் மகளிர் இறுதிக்குள் விண்ணப்பிக்குமாறுமத்திய அரசுகேட்டுக் கொண்டுள்ளது

மூன்றுலத்தின் அமெரிக்கநாடுகளில் பணியாற்றிவந்த தூதர்களைஅமெரிக்காதிரும்பப் பெற்றுக் கொண்டுள்ளது

இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஏழு தங்கம் ஏழு வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது சா்வதேசதடகளசம்மேளனத்தின் காண்டினென்டல் கோப்பைக்கானபோட்டிகள் இன்றுசெக் குடியரசில் தொடங்குகிறது இந்தியாவிவைச் சேர்ந்நத் மீரஜ் சோப்ரா அர்பிந்தர்சிய் முகமதுஅனாஸ் ஜிம்சன் ஜான்சன் பி யு சித்ராமற்றும் குதாசிங் பங்கேற்கின்றனர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் குருசாய்தத் மற்றும் ஐதராபாத் சமீர்வர்மாஅரையிறுதிக்குமுன்னேறியுள்ளனர் ஆடவர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாஅரை இறுதிக்குதகுதிபெற்றுள்ளது